தேசிய நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து நெருக்கடி மற்றும் விபத்துகளை குறைக்க தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி தெரிவித்துள்ளார்

தூத்துக்குடியை சுற்றியுள்ள தீவுகளுக்கு படகுப் போக்குவரத்து சேவை விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு

உலக சதுப்பு நில தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது

மேற்குவங்க மாநிலம் தாகூர் நகரில் பொதுக்கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர் நேற்றைய நிதிநிலை அறிக்கை வெறும் ஆரம்பமே என்றார் துர்காபூரில் ரயில்வே மின்மயமாக்கல் திட்டப்பணிகளை இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார்

கன்னியாகுமரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்நிகழ்ச்சியின் போது பிரதமர் மத்திய அரசின் சார்பில் முடிக்கப்பட்ட திட்டங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதோடு புதிய திட்டங்களையும் துவக்கி வைப்பார் என்றார் பட்ஜெட் பற்றிய செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் நாட்டின் நலன்கருதி பட்ஜெட் அறிவிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார் முன்னதாக கன்னியாகுமரி விவேகானந்தா கல்லூரியில் பிரதமர் வருகைக்காக ஏற்படுத்தப்பட உள்ள மேடைக்கான பூமிபூஜை விழாவில் அவர் பங்கேற்றார்

பழனிச்சாமி தேசிய நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து நெருக்கடி மற்றும் விபத்துகளை குறைக்க தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சா் திரு

அஇஅதிமுக ஆட்சியில் மக்கள் நலத்திட்டங்கள் முறையாக நிறைவேற்றப்பட்டு வரும் நிலையில் ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளின் கனவு பலிக்காது என்றார்

கோபிசெட்டிப்பாளையத்தில் விலையில்லா நாட்டுக்கோழி வழங்கும் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர் நாட்டுக்கோழி வளர்ப்பு விலையில்லா வெள்ளாடு மற்றும் கறவை மாடுகள் உள்ளிட்ட அரசின் பல்வேறு திட்டங்களால் ஏழை பெண்களின் பொருளாதாரம் மேம்பட்டுள்ளதாக கூறினார் கால்நடை பராமரிப்புத்துறையில் காலிப் பணியிடங்களை விரைவில் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்

செங்கோட்டையன் ஏழைப் பெண்களின் வாழ்வாதாரத்தை உயா்த்த நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டம் ஒரு சீரிய திட்டமாகும் என்றார்

சரோஜா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் குடிநீர் ஈ சேவை மைய செயல்பாடுகள் குறித்து மாநில சமூக நலம் மற்றும் சத்துணவுத்துறை அமைச்சர் டாக்டர்

சரோஜா இன்று ஆய்வு மேற்கொண்டார்

பெஞ்சமின் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிட அடிக்கல் நாட்டு விழாவில் இன்று பங்கேற்று புதிய கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டினார்

மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பொன்னையா உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர்

ராஜேந்திர பாலாஜி தொடங்கி வைத்துள்ளாா் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஆவின் பாலை விரும்பி அருந்துபவர்கள் வேறு வகையான பாலை அருந்த மாட்டார்கள் என்பதே இதன் சிறப்பம்சம் என்று குறிப்பிட்டார் ஆவின் பாலின் தரத்தின் காரணமாகவே சிங்கப்பூர் ஹாங்காங் நாடுகளுக்கு அடுத்தபடியாக கத்தாரிலும் ஆவின் பாலகம் திறக்கப்பட்டுள்ளதாக கூறினார் கத்தார் நாட்டில் தொடங்கப்பட்டுள்ள ஆவின் பால் மற்றும் ஆவின் பால் பொருட்கள் விற்பனை மிகப்பெரிய வெற்றியுடன் தனி முத்திரை பதிக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் தமிழகம் தொழில்துறை மட்டுமல்லாமல் வேளாண்மை பால்வளம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்குவதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார்

இதனிடையே நிலைமையை அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறிய மத்திய வெளியறவுத்துறை செய்தித்தொடர்பாளர் ரவீஸ்குமார் இந்திய மாணவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார்

தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரையில் புதிதாக அமைக்கப்பட்ட பூங்காவையும் சாகச விளையாட்டுகளையும் இன்று திறந்து வைத்துப் பேசிய அவர் தென் மாவட்ட மக்களின் பொழுது போக்கிற்காக ஜெட் ரைட் பனானா ரைட் ஸ்டாண்ட்அப் போட் உள்ளிட்ட பல்வேறு சாகச விளையாட்டுகள் தொடங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார்

தூத்துக்குடி மாநகராட்சியை சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த நகராக மேம்படுத்தும் வகையில் இந்நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார்

சதுப்பு நிலங்களும் பருவ நிலை மாற்றமும் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும் சதுப்பு நிலம் எனப்படும் ஈர நிலங்கள் உயிரினங்களின் பல்வகை தன்மையை கொண்டிருப்பதால் நகரங்களின் பச்சை நுரையீரல்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன நீரை தூய்மையாக்குதல் வேளாண் பணிகளுக்கு உறுதுணையாக இருத்தல் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை உயிரினங்களின் செயல்பாடுகளுக்கு காரணியாக விளங்கும் இந்த சதுப்பு நிலங்களை பாதுகாக்க வேண்டியதன் அவசியம் குறித்து பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

விளையாட்டு முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டு போட்டிகள் மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு

நடராஜன் திருச்சி அண்ணா விளையாட்டரங்கில் இன்று தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திருமதி

கூடைப்பந்து கைப்பந்து கபடி மற்றும் தடகளம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் முதலிடம் பெறுபவர்கள் மாநில அளவிலான போட்டிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட உள்ளன்

வரவிருக்கும் மக்களவைத் தேர்தலில் வாக்குச்சீட்டு முறையை பின்பற்ற வேண்டும் என்ற அரசியல் கட்சிகளின் கோரிக்கையை ஏற்க முடியாது என்று கூறிய அவர் தேர்தல்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்துவது என்பது தேர்தல் ஆணையத்தின் கொள்கை முடிவாகும் என்றார்

மறைவு திருச்சி தொலைக்காட்சி அஞ்சல் நிலையத்தில் பொறியியல் உதவியாளராக பணியாற்றிய எம்

றீதரன் உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று மாலை காலமானார்